அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஒன்பதாக அதிகித்துள்ளது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது

உயர்வு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது

ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டனர்

விவசாயிகளுக்கான வருவாய் ஆதாரவு திட்டத்தின் கீழ் எட்டு கோடி விவசாயிகளுக்கு முதலாவது தவணைத் தொகை வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட தொகை தங்களுக்கு பேருதவியாக இருந்தது என பயனாளிகள் தெரிவித்துள்ளனா் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைப்பதென மத்திய அரசு அறிவித்துள்ளது

ஒய்வூதியதாரர்களுக்கும் இது பொருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கால கட்டத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொடர்பான நிலுவைத் தொகை ஏதும் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி பஞ்சாயத்து தலைவர்களுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார் தேசிய பஞ்சாயத்தராஜ் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் பஞ்சாயத்து தலைவர்களுடன் உரையாற்ற உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான ஒருங்கிணைந்த இணையதளத்தையும் தொலைபேசி சேவையையும் பிரதமர் அறிமுகப்படுத்துகிறார் சிறப்பாக செயல்பட்ட பஞ்சாயத்துகளுக்கான மூன்று விருதுகளும் நாளை வழங்கப்படுகிறது

நரேந்திரமோடியின் மீதான மக்களின் நம்பிக்கை மேலும் அதிகித்துள்ளது என்று மாா்ளிங் கன்சல்ட் என்ற சா்வதேச ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது

இதில் பிரதமர் திரு

பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அமெரிக்க அதிபர் திரு டொனாஸ்ட் டிரம்ப் ஆஸ்திரேலியா பிரதமர் ஸ்காட் மாரிசன் உள்ளிட்டோரைவிட பிரதமர் திரு திரு நரேந்திரமோடிக்கு மக்கள் அங்கீகாரம் அதிக அளவில் உள்ளது தெரியவந்துள்ளது

ஜேபி

நரேந்திரமோடி உலகத் தலைவர்களில் முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்

டெட்ரோஸ் அதானம் ஏற்கனவே நோய்த்தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட சில நாடுகளில் மீண்டும் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்றார் மேற்கு ஐரோப்பாவில் சில நாடுகளில் தொற்று பாதிப்பு குறைந்தாலும் ஆப்பிரிக்கா மத்திய மற்றும் தென் அமெிக்கா கிழக்கு ஐரோப்பா ஆகிய பகுதிகளில் பாதிப்புகள் அதிகித்து வருவதாக தெரிவித்தாா் பெரும்பாலான நாடுகள் இந்த நோய்த்தொற்று பாதிப்பிலும் அதை கட்டுப்படுத்துவதிலும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளதாக அவர் கூறினார்

டெட்ரோஸ் அதானம் குறிப்பிட்டார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்